உத்தரபிரதேச தீவிரவாத தடுப்பு காவல்படையினர் இன்று கைது செய்துள்ளனர்

அதிகாரிகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்

மசோதாக்கள் மீது அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது

விளையாடுகின்றன இன்றிரவு நடைபெறும் போட்டிகளில் பிரான்ஸ் பெருவுடனும் அர்ஜெண்டினா குரேஷியாவுடனும் மோதவுள்ளன

இதனைபொட்டி உத்ரகாண்ட் மாநிலம் டேராடுளில் உள்ள வன ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்று பேசினார் போகாவை தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உலக அளவில் மக்களை ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் உத்ரகாண்ட் மாநிலம் யோகா பூமியாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் யோகா பயிற்சி ஆரோக்கிய வாழ்வை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் யோகா பயிற்சியையும் அவர் மேற்கொண்டார்

முறைப் பயணமாக சசூரிநாம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அரசு அதிபரோடு இணைந்து யோகா தின கொண்டாட்டங்களில் பஙகேற்றார் மும்பையில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பேசிய குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பள்ளிப் படிப்பில் யோகா ஒரு பாடமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆரோக்கியமான நாட்டை உருவாக்க இது உதவிடும் என்றும் குடியரகத் துணைத் தலைவர் தெரிவித்தார் புத்தில்லியில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிப் ரத்தோர் ஆரோக்கியம் மற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு போகா பயிற்சி மேற்கொள்வது அவசியம் என்றார்

மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கருவுற்ற தாய்மார்களுடன் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினார் குழந்தை பிறக்கும் முன் யோகா பயிற்சி செய்வதால் கிடைக்கும் அரிய பலன்களை அவர்கள் மத்திய அமைச்சருடன் பகிர்ந்து கொண்டனர் அப்போது பேசிய திருமதி மேளகா காந்தி கருவுற்ற தாய்மார்களுக்கு சுகப்பிரசவம் அமைவதற்கு ஆயத்தமாக யோகா அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் தினமும் யோகா பயிற்சி செய்து ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்வை அனைவரும் பெறவேண்டும் என்று திருமதி மேனகா காந்தி கேட்டுக்கொண்டார் தமிழகத்திலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் யோகா தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு ஆசனங்களை மேற்கொண்டார் சென்னையில் மற்றொரு யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தகத் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு மனித சமுதாயத்திற்கு இந்தியா அளித்த பரிசு யோகா என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர் நாகர்கோவிலில் நடடபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களோடு இணைந்து மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் யோகா பயிற்சி மேற்கொண்டார் தெற்கு ரயில்வே சார்பில் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற யோகா தினவிழாவில் அதன் பொது மேலாளர் திரு ஆர் கே குல்ஸ்ரேஷ்தா கூடுதல் பொது மேலாளர் திரு பி கே மிஸ்ரா சென்னை கோட்ட மேலாளர் திரு நவீன் குலாத்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் கோவையில் களவிளம்பர அலுவலகம் சார்பில் நடைபெற்ற யோகா கொண்டாட்டத்தில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் திரு எம்விவிஎஸ் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்தகொண்டனர் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம கிராமிய பல்கலைக் கழகத்தில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு நடராஜன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவி நீரில் நீந்தியபடி யோகாசன பயிற்சியை மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியின மாணவர்கள் கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் யோகா பயிற்சியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற போகா தினம் கொண்டாட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்துகொண்டனர் ஐநாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பஙகேற்றனர்

இலங்கையிலும் யோகா தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதாக எமது கொழும்பு செய்தியாளர் சந்தோஷ்குமார் தெரிவிக்கிறார் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரக அலுவலகங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் ஏராளமானோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் மத்திய வர்த்தக துறைக்கென வளிஜியா பவன் என்ற அலுவலக வளாகத்திற்கு பிரதுர் திரு நரேந்திரமோடி நாளை புதுதில்லியில் அடிக்கல் நாட்டுகிறார்

வர்த்தக துறையின் ஆயிரம் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அமர்ந்து பணியாற்றும் வகையில் அமையவிருக்கும் வனிஜியா பவன் வளாகம் முற்றிலும் கணினி மயமாக்கப்பட்டு காகிதமில்லா கோப்பு நீர்வாக கட்டமைப்பில் கொண்டுவரப்படவுள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை உலகிற்கு காட்டும் வகையிலும் முற்றிலும் கணினி மயமாக்கப்பாட்ட அரக நிர்வாக கட்டமைப்புக்கு வனிஜியா பவன் முன் மாதிரியாக திகழும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோரக்பூரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு சட்டவிரோதமாக நிதி திரட்டிய வழக்கில் முக்கிய குற்றவாளியை உத்தரபிரதேச தீவிரவாத தடுப்பு காவல்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் தீவிரவாத தடுப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் இது தொடர்பாக அளித்த பேட்டியில் இந்த குற்றத்தில் முளையாக இருந்து செயல்பட்ட ரமேஷ் ஷா என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு லக்னோ கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

அஸ்ஸாம் மாநில பணியாளர் தேர்வாணைய குழுவிள் தலைவர் ராக்கேஷ் பாலுக்கு லஞ்சம் கொடுத்து பணியில் சேர்ந்ததாக இவர்கள் மீது எழுந்த குற்றச்சாட்டு உறதி செய்யப்பட்டதையடுத்து கடந்த நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டனர் தற்போது இவர்கள் குவகாத்தி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ராக்கேஷ் பாலும் தற்போது சிறையில் உள்ளார் மெக்ஸிகோ எல்லை பகுதியில் இருந்து அமெரிக்காவிற்குள் குடிபெயர்ந்தவர்கள் தொடர்பாள இரண்டு மசோதாக்கள் மீது அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது

கட்டமைப்பு வீட்டு வசதி மின்சாரம் சாலைவசதி உள்ளிட்ட கட்டமைப்பு பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் அளிக்கும் நோக்கில் முக்கிய நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி முன்ளோடி திட்டத்தின்கீழ் தெரிவு செய்யப்பட்டுகின்றன பு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கான வரியை இந்தியா உயர்த்தியுள்ளது

சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் அமைந்துள்ள உயிரி தொழில்நுட்பம் ரசாயணம் மருந்து பொருட்கள் கணினிகள் மின்னனு சாதனங்கள் மரபு சாரா எரிசக்தி பிளாஸ்டிக் ரப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த வளர்ச்சியில் முக்கிய பங்குவகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பொதுமக்களிடம் இருந்து டெபாசிட் பெற்று மோசடி செய்ததாக டிஎஸ்கே நிதி நிறுவனம் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கில் சும்பந்தப்பட்ட பேங்க் ஆப் மகாராஷ்டிராக வங்கியின் தலைமை செயல் அதிகாரி ரவீந்திர மாரதே உள்ளிட்ட அவ்வங்கியின் சில முக்கிய அதிகாரிகளை புனேயில் உள்ள பொருளாதார குற்றங்கள் தடுப்பு பிரிவு காவல் துறையினர் கைது செய்துள்ளனர் பிஃபா உலக கோப்பை குருப் சி பிரிவில் தற்போது டென்மார்க்கும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுகின்றன இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டு சம நிலையில் உள்ளன